உலகக்கோப்பை கால்பந்து தகுதிக்கற்று போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணை முதலமைச்ச் திரு ஒ பள்ளீர்செல்வம் அமைச்சா்கள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் விரிவாக்கத்திற்கும் அனுமதி வழங்குவது மற்றும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்டவை தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது

கஜா புயலின் போது தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆய்வறிக்கையின் நகலை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூடுதல் செயலாளர் திரு திருப்புகழ் இன்று வழங்கினார் கஜா புயலின் போது தமிழக அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதற்கான அரசு மற்றும் சமூக ஆர்வலர்களின் பணிகள் சிறந்த நடவடிக்கைகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணியின் போது கற்றுக்கொண்ட பாடங்கள் எதிர்வரும் நாட்களில் பேரிடர் காலத்தில் எவ்வாறு பணியாற்றுவது உள்ளிட்ட தலைப்புகளில் இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது

சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் தகுதி அடிப்படையில் தங்களது அட்டைகளை அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்வதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதி அளித்துள்ளார்

சும்மந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களிடமும் நேரடியாக விண்ணப்பங்களை அளிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த விண்ணப்பங்கள் உடனடியாக பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி அடிப்படையில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாறுதல் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் மீன்வளத் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமாரும் கலந்துகொண்டு மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார்

மேச்சேரி மற்றும் நங்கவள்ளி பகுதிகளில் அமைந்துள்ள துணை ஏரிகளுக்கும் இந்த உபரி நீர் கொண்டு செல்லப்பட்டு விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்தப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர் கால கூட்டத் தொடரின் இரண்டாம் நாளான இன்று இரு அவைகளிலும் பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக அமளி ஏற்பட்டது மாநிலங்களவையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் ஜம்மு கஷ்மீர் விவகாரம் போன்றவற்றை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் இப்பிரச்சினையை எழுப்ப அவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு அனுமதி மறுத்தார் இதனால் அவை பல முறை ஒத்திவைக்கப்பட்டது

இந்த மசோதா கடந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் போதே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மக்களவையில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு காவல்படை பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் அவையின் மையப் பகுதிக்கு வந்து முழக்கங்களை எழுப்பினர் இதன்காரணமாக அவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்

காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முக்ஜி முன்னாள் குடியரசு துணைத்தலைவர் திரு ஹமீது அன்சாரி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவா்கள் தில்லி சக்தி ஸ்தல்லில் உள்ள இந்திரா காந்தியின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை பிரதமர் திரு நரேந்திமோடி டுவிட்டரில் நினைவு கூர்ந்துள்ளார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளை செய்திருந்தன பிரதமரின் திருத்தி அமைக்கப்பட்ட காசநோய் தடுப்பு திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

நோய் அறிகுறி தென்பட்டவுடன் மாவட்ட காசநோய் மையத்தை அணுகுமாறு இத்திட்டத்தின் மருத்துவ சேவை துணை இயக்குநர் டாக்டர் துரை கேட்டுக்கொண்டுள்ளார்

ஆனால் நாம் முற்றிலும் இலவசமாக பொது மக்களுக்காக அந்த சேவையை செய்து வருகிறோம் இந்த சேவையை பயன்படுத்திக்கொள்ளுமா கேட்டுக்கொள்கிறேன் தேசிய காசநோய் தடுப்பு திட்டத்தின்கீழ் சிகிச்சை பெற்றுவரும் மேலப்பெருவிலையைச் சேர்ந்த திரு அப்பாதுரை தமக்கு தரமான சிகிச்சை வழங்கப்படுவதாக தெரிவித்தார்

மாவட்ட செய்திகள் சென்னையில் நடைபாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாநகராட்சி மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னா்குடியில் மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சாா்பில் குழந்தைகள் மீதான வன்கொடுமை தடுப்பு விழிப்புணா்வு பேரணி இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொழில் முனைவோர்களுக்கான திட்ட விளக்க முகாம் இன்று நடைபெற்றது